உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினால் நீதி நடைமுறைகள் மீதான மக்களின் நம்பிக்கை வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

மதசார்பற்ற மாநிலமான புதுச்சேரியில் மக்கள் அமைதி காத்து நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும் என முதலமைச்சர் திரு நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் அயோத்தியில் உள்ள சர்ச்சைக்குரிய நிலத்தில் ராமர் கோவில் கட்ட உச்சநீதிமன்றம் இன்று ஏகமனதாக வெளியிட்ட முக்கிய தீர்ப்பு ஒன்றில் வழிவகை செய்துள்ளது

தலைமை நீதிபதி திரு

அயோத்தியில் உள்ள சர்ச்சைக்குரிய நிலத்தில் மசூதி கட்டுவதற்காக் கோவில் இடிக்கப்பட்டதா என்பதை தொல்லியல் ஆய்வுத்துறை உறுதிப்படுத்த வில்லை என்றாலும் இந்த நிலத்தின் கீழ் புதையுண்டு கிடக்கும் கட்டுமானச் சிதைவுகள் முஸ்லீம் கட்டிடக்கலை பாணியை சேர்ந்ததல்ல என்றும் இந்த விஷயத்தில் தொல்லியல் ஆதாரங்களை வெறும் அபிப்ராயமாக எடுத்துக் கொள்வது தொல்லியல் ஆய்வுத்துறையின் சேவைகளுக்கு ஊறு விளைவிப்பதாக அமைந்துவிடும் என்றும் நீதிபதிகள் கூறினர்

இந்த அரசியல் சாசன அமர்வில் நீதிபதிகள் திரு எஸ்

போப்டே திரு

ஒய் சந்திர சூட் திரு அசோக் பூஷண் திரு அப்துல் நசீர் ஆகியோரும் இடம்பெற்றிருந்தனர் அயோத்தி வழக்கில் இன்று உச்ச நீதிமன்றம் வெளியிட்டுள்ள வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பினால் நீதி நடைமுறைகள் மீதான மக்களின் நம்பிக்கை வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட எல்லா தரப்பினரும் தங்கள் தரப்பு நியாயங்களை எடுத்துக் கூற போதிய வாய்ப்புக்களையும் நேரத்தையும் உச்சநீதிமன்றம் வழங்கி நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள இப்பிரச்சனைக்கு சுமுகத் தீர்வு கண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் எல்லாப் பிரச்சனைகளையும் சட்ட ரீதியில் தீர்த்துக்கொள்ள வேண்டியதன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையிலான இந்த தீர்ப்பு பல்வேறு விதங்களில் முக்கியமானது என்றும் பிரதமர் கூறியுள்ளார் உச்சநீதிதமன்றத்தின் முடிவை எவருக்கும் வெற்றியாகவோ தோல்வியாவோ எடுத்துக் கொள்ள கூடாது என்றும் அமைதி ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை மக்கள் பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள டேரா பாபா நானக்கில் கர்த்தார்பூர் நெடும்பாதையின் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடியை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார் தொடர்ந்து பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் கர்த்தார்பூர் பாதையை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கும் நல்வாய்ப்பு தமக்கு கிடைத்திருப்பதாகவும் கர்த்தார்பூர் நெடும்பாதையும் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடியும் திறக்கப்படுவது இரட்டை மகிழ்ச்சி என்றும் கூறினார் உலகம் முழுவதும் மதிக்கப்படும் குருநானக் தேவ்ஜி மனித குலத்திற்கு புதுவழி காட்டியவர் என்று பிரதமர் கூறினார் கர்த்தார்பூரில் குருநானக் மறைந்த இடத்தில் உள்ள தர்பார் சாகிப் குருத்வாராவில் இனி சீக்கியர்கள் வழிபட முடியும் என்றும் இந்த விஷயத்தில் இந்தியாவின் உணர்வுகளை புரிந்து கொண்டதற்காக பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான் கானுக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார்

அனைத்து மதத்தினர் மற்றும் சமுகத்தினரும் இம்முடிவை சுழுகமாக ஏற்றுக்கொண்டு ஓரே பாரதம் உன்னத பாரதம் என்னும் உறுதிமொழிக்கு ஏற்ப அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை பேணிக்காக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் உச்சநிதிமன்றத்தின் இன்றைய தீர்ப்பு முக்கிய மைல்கள் என்றும் இதனால் நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு மற்றும் மகத்தான கலாச்சாரம் இன்னும் வலுப்பேறும் என்றும் அவர் கூறியுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் இன்றைய முக்கியத் தீர்ப்பை அனைவரும் பணிவுடன் ஏற்க வேண்டும் என பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் கடந்த காலத்தின் பிணக்குகளை மக்கள் இனி மறந்து விட்டு ராமர் கோவில் கட்ட ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என ஆர்எஸ்எஸ் தலைவர் டாக்டர் மோகன் பகவத் கூறியுள்ளார் உத்திரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தீர்ப்பை வரவேற்று வெளியிட்டுள்ள செய்தியில் மாநிலத்தில் அமைதி பாதுகாப்பு மற்றும் சுழுகமான சூழலை பராமரிக்க தமது அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இரு தரப்பினருக்கும் மகிழ்ச்சி மற்றும் ஆருதலை கொண்டுவந்திருப்பதாக ஆன்மீகத் தலைவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் கூறியுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிப்பதாக காங்கிரஸ் கூறியுள்ளது சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை பராமரித்து அரசியல் சாசனத்தின் மத சார்பின்மை மற்றும் சகோதரத்துவ உணர்வுகளை பேணிகாக்க வேண்டும் என அறிக்கை ஒன்றில் காங்கிரஸ் காரிய கமிட்டி கேட்டுக் கொண்டுள்ளது சன்னி மத்திய வக்ஃபு வாரியம் அயோத்தி பிரச்சனை பற்றிய உச்சநீதிமன்றத்தின் முடிவை வரவேற்றுள்ளது அனைவரும் இம்முடிவை இருதய பூர்வமாக வரவேற்க வேண்டும் என வாரியத்தின் தலைவர் திரு ஜாபர் பருக்கி கேட்டுக்கொண்டுள்ளார் ஆயினும் அகில இந்திய முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரியம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீது சீராய்வு மனு தாக்கல் செய்யக்கூடும் என தகவல் வெளியாகி உள்ளது சட்டக் குழு மூலம் தீர்ப்பை ஆராய்ந்த பின்னர் இது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று வாரியத்தின் செயலர் திரு ஜாபர்யாப் ஜிலானி தெரிவித்துள்ளார் தீர்ப்பு குறித்து வாரியம் அதிருப்தி அடைந்துள்ள போதிலும் நாட்டின் மத சார்பின்மை கட்டமைப்பை பாதுகாக்க தீர்ப்பின் சில பகுதிகள் மிக முக்கியமானவை என்றும் அவர் கூறியுள்ளார் அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஏற்க வேண்டும் என பெரும்பாலான தமிழக அரசியல் கட்சிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன நாட்டின் அமைதி மற்றும் நல்லிணக்க உணர்வை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றத்தின் ஏகமனதான தீர்ப்பை அனைவரும் ஏற்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு

எஸ் அழகிரி மற்றும் பல்வேறு தலைவர்கள் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளனர் அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து புதுச்சேரி மக்கள் அமைதி காக்க வேண்டும் என முதலமைச்சர் திரு

நாரயாணசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் டுவிட்டரில் இன்று இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட தரப்பினர் முடிவு செய்வார்கள் என்றும் மத சார்பற்ற மாநிலமான புதுச்சேரியில் நாம் நல்லிணக்கத்துடன் வாழ்வோம் என்றும் கூறியுள்ளார் அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி வரவேற்றுள்ளது மாநில பிஜேபி தலைவர் திரு

சாமிநாதன் இன்று இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்றும் இத்தீர்ப்பினால் ராமர் கோவில் பற்றிய எல்லாப் பிரச்சனைகளும் தீர்வதுடன் நாட்டில் அமைதி ஒற்றுமை நல்லிணக்கம் மற்றும் கலாச்சார பாரம்பரியம் மேலும் வலுப்பெறும் என்றும் கூறியுள்ளார் இந்தியா ஒற்றுமையான வலுவான ஜனநாயக நாடு என்பதையே இந்த தீர்ப்பு வெளிப்படுத்தி இருப்பதாகவும் தீர்ப்பிற்கு முன்பு இருந்த அதே அமைதி நிலைப்பாடுகளை தீர்ப்புக்கு பிந்தைய காலக்கட்டத்திலும் மக்கள் தொடர்ந்து கடைபிடிக்க கேட்டுக்கொண்டுள்ளார் புதுச்சேரி மாநில மக்கள் வதந்திகளை நம்பாமல் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை முழு மனதாக வரவேற்க வேண்டும் என்றும் அமைதி சமத்துவம் மற்றும் சமுக நல்லிணக்கத்தை பேணி காப்பதில் புதுச்சேரி மற்றவர்களக்கு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்றும் திரு சாமிநாதன் கேட்டுக்கொண்டுள்ளார் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்படும் என்பதையே பிஜேபி எப்போதும் வலியுறுத்தி வந்திருப்பதால் நடப்பு பிஜேபி ஆட்சிக் காலம் இந்திய வரலாற்றின் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் நபிகள் நாயகம் அவதரித்த மிலாது நபி திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முஸ்லீம்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அன்பு அமைதி கருணை சகிப்புத்தன்மை மனிதகுல சேவை போன்ற நபிகள் நாயகத்தின் போதனைகளை பரப்ப அனைவரும் மீண்டும் உறுதி ஏற்போமாக என்று அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் மிலாது நபி திருநாளை ஒட்டி அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதுவையில் கடந்த காலங்களைப் போல மிலாது நபியை மத நல்லிணக்க நாளாக காங்கிரஸ் அரசு கொண்டாடாமல் இருப்பது கண்டிக்கத் தக்கது என்றும் வாழ்த்துச் செய்தியில் அவர் கூறியுள்ளார்

அன்பழகன் இன்று பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார் குடிசை மாற்று வாரியத்தின் முதன்மை செயலர் திரு ஸ்ரீதரன் மற்றும் இதர அதிகாரிகளும் ஊர் பிரமுகர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வஉசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் என்

சி அரசு பெண்கள் மேன்நிலைப் பள்ளியில் இன்று மதுரையைச் சேர்ந்த நிகில் ஃபவுண்டேஷன் அமைப்பினர் ஒரு நாள் வாழ்க்கைத் திறன் பயிற்சி முகாம் நடத்தினர் சட்டமன்ற உறுப்பினர் திரு

ருத்ரே கவுட் மற்றும் சம்பந்தப்பட்ட பள்ளிகளின் முதல்வர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் சுய பகுப்பாய்வு குறிக்கோள் அடிப்படையிலான முயற்சி நினைவாற்றல் மற்றும் தகவல் தொடர்பு குறித்து இம் முகாமில் பயிற்சி அளிக்கப்பட்டது புதுச்சேரியில் எஸ் வி பட்டேல் சாலையில் இருந்து அண்மையில் லால்பகதூர் சாஸ்திரி சாலைக்கு மாற்றப்பட்ட மதுக்கடை ஒன்றை மீண்டும் பழைய இடத்திற்கே மாற்ற கலால் துறை உத்தரவிட்டுள்ளது லால் பகதூர் சாஸ்திரி சாலையை ஒட்டிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கொடுத்த புகாரின் பேரில் இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கலால்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நூற்றுக்கணக்கான டெங்கு புதுவையில் நோயாளிகள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு வருவதால் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் விழிப்புணர்வு சங்கத்தின் தலைவர் திரு

இளங்கோ கோரியுள்ளார் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் தமிழகத்தைப் போல புதுவையிலும் கழிவுநீர் தேங்காமல் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள தவறுவோருக்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஏற்க வேண்டும் என பெரும்பாலான தமிழக அரசியல் கட்சிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன மதசார்பற்ற மாநிலமான புதுச்சேரியில் மக்கள் அமைதி காத்து நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும் என முதலமைச்சர் திரு நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்